வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி இன்று காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடினார்

புதுவையில் மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிதி உரியவர்களுக்கு சென்று சேர்வதை ராஜ்நிவாஸ் உறுதிப்படுத்தி வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் எழுத்தாளர் பிரபஞ்சனின் உடல் இன்று மாலை புதுவையில் முழு அரசு மரியாதைகளுடன் தகனம் செய்யப்பட்டது பிரதமர் திரு

திமுக விற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே நிலவிய கசப்பான கருத்து வேறுபாடுகளை யாரும் மறக்காத நிலையிலும் தற்போது இவ்விரு கட்சிகளும் மீண்டும் ஒன்று சேர விரும்புவதாக அவர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டணியென்பது அதிகார நோக்கத்துடன் கூடிய சொந்தப் பிழைப்பிற்கான முயற்சியே தவிர கொள்கைகளின் அடிப்படையில் மக்களுக்காக அமையும் கூட்டணி அல்ல என்று அவர் குறிப்பிட்டார் பணம் படைத்த அரசியல் வாரிசுரிமைதாரர்களின் இக்கூட்டணி குடும்ப ஆட்சிக்கே முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார்

நரேந்திரமோடி கூறினார்

இன்று முன்னாள் பிரதமர் சவுத்ரி சரண்சிங் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தி உள்ளார் இந்தியாவின் வளர்ச்சிக்கு குறிப்பாக விவசாயிகளின் நலப் பாதுகாப்பிற்கு குறிப்பிடத்தகுந்த விதத்தில் பங்களித்தவர் சரண்சிங் என்பதை நினைவு கூர்வதாக டிவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் அவசர நிலையை தீவிரமாக எதிர்த்து நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்த பாடுபட்டவர் சரண்சிங் என்றும் அவர் கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி ஐக்கிய ஜனதாதளம் லோக் ஜனசக்தி ஆகிய கட்சிகள் பிஹாரில் அடுத்த மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்துள்ளன

பிஜேபி தலைவர் திரு அனித் ஷா ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவரும் பிஹார் முதலமைச்சருமான திரு நித்தீஷ் குமார் லோக்ஜனசக்தியின் தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோர் இன்று புதுடெல்லியில் கூட்டாக இதை அறிவித்தனர்

ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என பின்னர் திரு அமீத் ஷா தெரிவித்தார் ராஜஸ்தானில் திரு அசோக் கெலோட் தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் திரு கல்யாண்சிங் பதவிபிரமாணம் செய்து வைக்கிறார் அமைச்சரவை விரிவாக்கும் குறித்து முதலமைச்சர் திரு அசோக் கெலோட் துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் ஆகியோர்அண்மையில் புதுடெல்லியில் காங்கிரஸ் மேலிடத்துடன் ஆலோசனை நடத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது

பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி அமைப்பின் விஞ்ஞானிகளும் உயர்நிலை பாதுகாப்பு அதிகாரிகளும் ஏவுகணை ஏவப்பட்டதைப் பார்வையிட்டனர் வடமாநிலங்களில் கடும் குளிர் வாட்டி எடுக்கும் நிலை தொடர்கிறது

உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீரிலும் பல இடங்களில் கடும் குளிர் நீடிக்கிறது டெல்லி உட்பட வடஇந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் மூடுப் பனி காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களுக்கு ஆளானதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன சென்னையில் செயல்படும் மகளிர் உரிமை அமைப்பு ஒன்றை சேர்ந்த இளம்பெண்கள் சிலர் இன்று சபரிமலை கோவிலுக்கு செல்ல முயன்றதை பக்தர்கள் ஆட்சேபித்ததால் பம்பை பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சபரிமலை கர்ம சமிதி தொண்டர்களை போலீசார் கைது செய்த அதேவேளை சபரிமலைக்கு செல்ல முயன்ற பெண்களையும் பாதுகாப்புடன் பம்பை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து பேச்சு வார்த்தையில் ஈடுபட்டனர்

கிரண்பேடி தெரிவித்துள்ளார் ஏழைகளுக்கான நிதி ஏழைகளுக்கு மட்டுமே செலவிடப்படுவதை ராஜ்நிவாஸ் உறுதிப்படுத்தி வருவதாகவும் புதிய திட்டங்களுக்கு புதிய நிதி ஆதாரங்கள் தேவை என்பதை மக்கள் கொள்ளவே பட்ஜெட் பற்றிய இந்த விவரங்கள் புரிந்து வெளியிடப்படுவதாகவும் ராஜ்நிவாஸ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவையில் நேற்று முன்தினம் காலமான பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சனின் உடல் இன்று சன்னியாசி தோப்பு மயானத்தில் முபு அரசு மரியாதைகளுடன் தகனம் செய்யப்பட்டது முன்னதாக பிரபஞ்சனின் உடல் அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த போது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு புதுவையின் வரலாற்றை மக்களுக்காக எழுதியவர் பிரபஞ்சன் என்றும் அவரது மறைவு இலக்கிய உலகத்திற்கு மட்டும் அன்றி புதுவைக்கும் பேரிழப்பு என்றும் திரு நாராயணசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார் இத்தகைய படைப்புகள் வாயிலாக புதுச்சேரி மக்கள் என்றென்றும் நினைவில் கொள்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு

திருமாவளவன் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் திரு

இராதாகிருஷ்ணன் உட்பட பலரும் பிரபஞ்சன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதற்கிடையே புதுச்சேரி பல்கலைக்கழக சுப்ரமணிய பாரதியார் தமிழ்ப் புலத்தின் ஓய்வுபெற்ற நிறுவனர் தலைவரும் நெல்லை மணோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான முனைவர்

அறவாணன் இன்று காலை சென்னையில் மாரடைப்பினால் காலமானார்

தமிழறிஞர் க

அறவாணன் மறைவிற்கு பாமக நிறுவனர் டாக்டர் இராமதாஸ் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஏசு பிறான் அவதரித்த கிறிஸ்மஸ் திருநாளை ஒட்டி புதுவை பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தவறு செய்பவர்களை மன்னித்து மனிதநேயத்துடன் மக்கள் வாழ வேண்டிய விதத்தை நன்நெறிகள் மூலம் அனைவருக்கும் உணர்த்தியவர் ஏசு பிரான் என்றும் அன்பு பாசம் மற்றும் கருணையை போதித்த ஏசு பிரான் பிறந்தநாளில் வேற்றுமை மறந்து ஒற்றுமையாய் வாழ அனைவரும் உறுதி ஏற்போமாக என்று அவர் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார்

மாணவர்கள் அவரவர் தேர்வு மையத்திலேயே மதிப்பெண் பட்டியலை பெற்று கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காவிரி டெல்டா பகுதியில் உள்ள ஓஎன்ஜிசி எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வயல்களை தனியாருக்க தாரை வார்க்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட்டு காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் அறிவியல் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கோரியுள்ளார்

நேற்று மாலை நடைபெற்ற துவக்க போட்டியில் ஐதராபாத் அணி புனே அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது

மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஐதராபாத் அணியைச் சேர்ந்த பி வி சிந்து புனே அணியைச் சேர்ந்த கரோலினா மாரினை தோற்கடித்தார்

நரேந்திரமோடி இன்று காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடினார்

புதுவையில் மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிதி உரியவர்களுக்கு சென்று சேர்வதை ராஜ்நிவாஸ் உறுதிப்படுத்தி வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் எழுத்தாளர் பிரபஞ்சனின் உடல் இன்று மாலை புதுவையில் முழு அரசு மரியாதைகளுடன் தகனம் செய்யப்பட்டது